எஞ்சியுள்ள மூன்று கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது

இந்த தேர்தலில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரிராஜ் சிங் திரு எஸ் எஸ் அலுவாலியா திரு பாபுல் சுப்ரியோ திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் பிஜேபியின் பீகார் மாநில தலைவர் திரு நித்தியானந்த் ராய் சமாஜ்வாடி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி தலைவர் திரு உபேந்திரா புஷ்வாகா ஆகியோர் களத்தில் உள்ளனர்

அடுத்த மூன்று கட்டங்களுக்கான தோதல் பிரச்சாரத்தில் பல்வேறு கட்சிகளின் தலைவா்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபடுவதாக பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார்

உத்தரப்பிரதேசத்தில் அமேதியில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் செய்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்திமக்கள் விரோத கொள்கைகளை பிஜேபி பின்பற்றி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இளைஞர்கள் மற்றும் விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு தவறிவிட்டதாகவும் திருமதி பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டினார் மக்களவைக்கு எஞ்சியுள்ள மூன்று கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் குடுபிடித்துள்ளது பிரதமர் திரு நரேந்தர மோடி இன்று ஜார்க்கண்ட் மற்றும் மேற்குவங்கத்தில் மூன்று பொதுக் கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசுகிறார் ஜார்க்கண்டில் கிரிதிக் மற்றும் மேற்குவங்கத்தில் புரீராம்பூர் பாராக்பூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் கூட்டங்களில் திரு மோடி பங்கேற்கிறார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா இன்று உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜ் சித்தரக்கூட் ஜான்பூர் பிரதாப்கர் ஆகிய இடங்களில் நடைபெறும் பேரணிகளில் பங்கேற்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று ராஜஸ்தானில் டாவ்பூர் ச்சுரு மற்றும் ஜெய்ப்பூரில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் ஜம்மு காஷ்மீரில் ஜெயிஸ் ஈ முகமது தீவிரவாதிகள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்

மேலும் சிலரிடம் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கிர்ஜிஸ்தான் சென்றுள்ளார் இந்த மாநாட்டில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உருப்பு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வது குறித்து விவாதிக்கப்படவுள்ளது மாநாட்டையொட்டி மற்ற நாடுகளின் அமைச்சர்களுடன் திருமதி நிர்மவா கீதாராமன் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கவுள்ளார் சீனா ரஷ்யா

வங்கக் கடலில் தென்கிழக்கே உருவாகியுள்ள ஃபோனி புயல் இன்று பிற்பகவில் மேலும் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இதனால் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கேரளாவில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தின் வடக்கு கடலோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திராவின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது ஒடிஷாவின் கடலோரப் பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புள்ளது வட மாநிலங்களில் கடுமையான வெப்பம் நிலவுகிறது குஜராத்தில் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக சவுராஷ்டிரா கட்ச் பிராந்தியத்தில் கடுமையாள அனல் காற்று வீசுகிறது

மகாராஷ்டிராவில் வடக்கு மத்திய பகுதியிலும் மராத்வாடி பிராந்தியத்திலும் கடுமையான வெப்பம் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது

தில்லியிலும் அனல் காற்று கடுமையாக வீசுகிறது

அந்த மாநிலத்தில் ஒன்பது மாவட்டங்களில் இன்றும் கடுமையான வெப்பம் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது

கடுமையான பனிப்பொழிவு காரணமாக கடந்த நான்கு மாதங்களாக இந்த தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டிருந்தது வெப்டினன் ஜெனரல் திரு தில்லான் மற்றும் ரானுவ அதிகாரிகள் கொடியசைத்து போக்குவரத்தை துவக்கி கைத்தனர்

மேலும் எட்டு பேரை காணவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

பென்குலு மாகாணத்தில் ஒன்பது மாவட்டங்கள் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தேசிய பேரிடர் மீட்பு அமைப்பின் செய்தித் தொடர்பாளர் திரு சுடோப்போ பர்வோ கூறுகையில் மழை வெள்ள பாதிப்புகள் மேலும் அதிகரிக்கும் என்றும் மீண்டும் நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு உடை போன்ற வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கையில் தொடர் குண்டுவெடிப்பிற்குப் பின்னர் சில இஸ்லாமிய அமைப்புகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு சிறிசேனா தடை விதித்துள்ளார்

தொடர்ச்சியாக தீவிரவாத செயல்களில் ஈடுபடும் அமைப்புகளுக்கு இதன் தளட விதிக்கப்பட்டுள்ளது மேலும் அதிபர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மக்கள் யாரும் தங்கள் அடையாளம் தெரியாத வகையில் முகத்தை மூடக்கூடாது என்று உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முஸ்லீம் பெண்கள் முகத்தை மூட வேண்டாம் என ஏற்களவே இஸ்லாமிய அமைப்புகள் வேண்டுகோள் விடுத்துள்ளன

கொல்கத்தாவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் கொல்கத்தா அணி முதலில் களமிறங்கியது

அந்த அணியின் ஆன்ட்ரே ரவுசல் கப்மான் கில் கிறிஸ்லின் ஆகியோர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரன்களை எடுத்தனர்

இந்த வெற்றியின் மூலம் தில்லி அணி ஃபிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது ஐதாபராத்தில் இன்று இரவு எட்டு மணிக்கு நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணியை ஐதராபாத் அணி எதிர்கொள்கிறது